வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நாராயணசாமி கூறியுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பீஹார் மாநிலம் முசாபர்பூரில் பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தேசிய பாதுகாப்பிற்கான செயல்திட்டம் எதுவும் எதிர்க்கட்சிகளிடம் இல்லை என்றும் துல்லிய தாக்குதல் மற்றும் வான்வழித் தாக்குதல் என்றாலே எதிர்க்கட்சிகளுக்கு ஒவ்வாமை வந்துவிடுவதாகவும் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் டீகம்காரில் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெருமளவில் அதிகரித்ததற்கு பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி போன்ற பிஜேபி அரசின் முடிவுகளே காரணம் என குற்றம் சாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோரின் தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தாக்கல் செய்துள்ள மனு மீது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் பதில் கேட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்தகட்ட விசாரணை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட கருத்துக்கள் பற்றிய வழக்கில் திரு ராகுல்காந்தி மேலும் ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் வாய்ப்பளித்துள்ளது ஏற்கனவே திரு ராகுல்காந்தி தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் தவறான கருத்து வெளியிட்டதை அவர் ஒப்புக் கொள்கிறாரா தவறுக்கு வருந்துகிறாரா என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று கூறியது

இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றின் ஆவணங்களில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தம்மை பிரிட்டிஷ் பிரஜை என குறிப்பிட்டுள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த பிஜேபி தலைவருமான டாக்டர் சுப்ரமணியன் சுவாமி கொடுத்த புகார் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் திரு ராகுல்காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குடியுரிமை பற்றிய உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து திரு

இதுதொடர்ந்து வலுப்பெற்று நாளை மாலை வரை வடமேற்கு திசையிலும் அதன்பின்னர் வடக்கு வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து ஒடிசா கடற்கரையை நோக்கி செல்லக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல என அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

புயல் வடதமிழக கடற்கரைக்கு அருகே வரும்போது வடதமிழகத்தில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

புதுச்சேரி அரசின் அன்றாட விவகாரங்களில் தலையிடும் உரிமை துணைநிலை ஆளுநருக்கு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பு மாநில மக்களுக்கான தீர்ப்பு என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் தீர்ப்பை வரவேற்று இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது புதுச்சேரியின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான வெற்றி என்றும் இந்த தீர்ப்பினால் வென்றுள்ளதாகவும் கூறினார் துணைநிலை ஆளுநரின் நீதி அதிகாரப்போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வழிகோருவதாக இத்தீர்ப்பு அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் நீதிமன்றத்தை அணுகி இருந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை நீதிபதி திரு மகாதேவன் இன்று இந்த வழக்கில் வெளியிட்ட தீர்ப்பில் அரசின் அன்றாட விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இல்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரங்களை பறிக்கும் வகையிலான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் கூறினார் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் திரு

கிரண்பேடி இனியாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடன் ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் மாநில அமைச்சரவையின் முடிவுகளே இறுதியானவை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியதைத் தொடர்ந்து இது புதுவைக்கும் பொருந்தும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தாம் கடிதம் எழுதியதாகவும் உள்துறை அமைச்சகம் இதை ஏற்க மறுக்கவிட்டதை தொடர்ந்தே திரு லட்சுமி நாராயணன் நீதிமன்றத்தை அணுகியதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வாட்ஸ் ஆப்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் நீதிமன்ற தீர்ப்பை தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் ஆய்வுக்கு பின்னரே தெளிவான பார்வைகளை வெளியிட முடியும் என்றும் கூறியுள்ளார் தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் இன்னும் அமலாகும் நிலையில் வழக்கமாக ஆளுநர் மாளிகைக்கு வரும் கோப்புகள் உரிய முறையில் ஆராயப்பட்டு தகுதி அடிப்படையில் ஒப்புதல் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்கள் விரைந்து முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் யூனியன் பிரதேசத்தில் நேர்மை மற்றும் பொறுப்புடன் கூடிய முழுமையான நிதி மேலாண்மையை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினரின் உரிமைகளைப் போற்றும் மே தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகத் திகழும் தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் புதுவை மக்களுடன் தாம் இணைந்து கொள்வதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலன்களைப் பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

தனபால் வெளியிட்ட தீர்ப்பு மீது மாநில அரசு மேல் முறையீடு செய்ய வேண்டும் என இந்திய மாணவர் கூட்டமைப்பும் ஜனநாயக வாலிபர் சங்கமும் கோரியுள்ளன மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கமும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளது

தவளக்குப்பத்தில் இன்று கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் துப்பட்டா சக்கரத்தில் சிக்கியதால் அவர் சாலையில் விழுந்த நிலையில் பின்னால் வந்த டிராக்டர் மோதியதால் கணவரின் கண் எதிரிலேயே அவர் உயிரிழந்தார்

அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள ஃபானி புயல் நாளை மாலைக்கு பின்னர் ஒடிசா வை நோக்கி திசை மாறும் என எதிர்ப்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி அரசின் அன்றாட விவகாரங்களில் துணைநிலை ஆளுநர் தலையிட முடியாது என நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பு மக்களுக்கான தீர்ப்பு என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது